புதுச்சேரியில் கொரோனா நிவாரணமாக அரிசி பருப்பு விநியோகிக்க தேவையான உத்திகளை அரசு உருவாக்கி வருவதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் பொது முடக்க காலத்தில் அத்தியாவசிய பொருட்களை போதிய அளவு கையிருப்பில் வைத்திருக்க வியாபாரிகளுக்கு அறிவுறுத்தப் பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் கொரோனா நிவாரணத் தொகையை வங்கிக் கணக்கில் இருந்து மக்கள் எடுத்துக் கொள்ள வங்கிகள் தேவையான வசதிகளை செய்துள்ளன

கொரோனா வைரசால் பரவியுள்ள இருட்டில் இருந்து நாடு ஒன்றுபட்டு வெளிச்சத்திற்கு முன்னேற வேண்டும் என்று பிரதமர் திரு

மக்கள் இன்றிரவு தீபங்கள் மூலம் ஒளி ஏற்றும் போது வீட்டை வாசலை தாண்டி வெளியே வரக் கூடாது என்றும் தீபம் ஏற்றுவது உட்பட எல்லா சந்தர்ப்பங்களிலும் சமூக இடைவெளியை கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் கொரோனா அபாயத்திற்கு இடையிலும் அத்தியாவசிய சேவைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு மணி அடிப்பதன் மூலம் அண்மையில் இந்தியர்கள் நன்றி தெரிவித்த விதம் உலக நாடுகளுக்கு முன் மாதிரியாகவே அமைந்து விட்டதாகவும் பல நாடுகள் இதை பின்பற்றி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி சுட்டிக் காட்டியுள்ளார் இன்று இரவு தீபம் ஏற்றும் முன்பாக எளிதில் தீப்பிடிக்கும் தன்மையுள்ள ஆல்கஹால் மூலம் தயாரிக்கப்பட்ட சானிடைசர் திரவங்களை பயன்படுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப் பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் திரு பிரணாப் முகர்ஜி திருமதி பிரதீபா பாடீல் ஆகியோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனா வைரஸ் நிலவரங்கள் குறித்து பேசினார் முன்னாள் பிரதமர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் திரு தேவகவுடா ஆகியோரையும் அவர் தொடர்பு கொண்டு உரையாடினார் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் திரு முலாயம் சிங் யாதவ் மேற்கு வங்க முதலமைச்சர் திருமதி மம்தா பானர்ஜி தெலுங்கானா முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களையும் திரு நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் பிரதமர் வரும் புதன்கிழமை பல்வேறு அரசியல் கட்சிகளின் நாடாளுமன்ற குழுத் தலைவர்களுடன் வீடியோ மாநாடு ஒன்றையும் நடத்தவிருக்கிறார்

மத்திய சுகாதார அமைச்சகத்தின் இணைச் செயலர் திரு லாவ் அகர்வால் இன்று புதுடெல்லியில்டி செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார்

உள்துறை அமைச்சக இணைச் செயலர் திருமதி

கொரோனா வைரஸ் நிவாரணமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள இலவச அரிசி பருப்பை மத்திய அரசு அறிவுறுத்தலின்படி வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு வழங்க புதுச்சேரி அரசு பரிசீலித்து வருவதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் அரிசி விநியோகத்தை துணைநிலை ஆளுநர் தடுப்பதாக சில ஊடகங்களில் வெளியாகி உள்ள செய்தி உண்மை அல்ல என்று வாட்ஸ்அப் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் சந்தையில் அத்தியாவசியப் பொருட்கள் கிடைக்கும் நிலையில் நிவாரணத்தை வங்கி கணக்கு மூலமாக வழங்கினால் மக்கள் தங்கள் விருப்பப்படி பொருட்களை வாங்கி கொள்ள ஏதுவாகும் என்று மத்திய அரசிடம் தாம் கேட்டுக் கொண்ட போதிலும் மத்திய அரசு பொருளாகவே வழங்கச் சொல்லி விட்டதால் சமூக இடைவெளியை பாதிக்காமல் நிவாரணப் பொருட்களை விநியோகிக்க தேவையான உத்திகளை அரசு உருவாக்கி வருவதாக துணைநிலை ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் பொது முடக்கத்தின் போது புதுச்சேரியில் அத்தியாவசியப் பொருட்களை போதிய அளவில் கையிருப்பில் வைத்திருக்க வியாபாரிகளுக்கு அறிவுறுத்தப் பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

வங்கி கிளைகள் முன்பாக பந்தல் அமைத்து மக்கள் சமூக இடைவெளி விட்டு நிற்க வசதிகள் செய்யப்பட்டுள்ளன கிருமி நாசினி மூலம் கைகளை சுத்தம் செய்த பின்னரே வாடிக்கையாளர்கள் வங்கி கிளைகளுக்குள் அனுமதிக்க படுகிறார்கள் ஏடிஎம் களிலும் கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ள வசதிகள் செய்யப்பட்டுள்ளன இது அல்லாது வங்கிகளின் வர்த்தக தொடர்பாளர்களால் கையடக்க கருவி மூலமாகவும் பயனாளிகளுக்கு பணம் வழங்கப்படுகிறது கிராமப்புறங்களில் தபால்காரர்கள் மூலம் மக்களின் வீடுகளுக்கே சென்று நிவாரணத் தொகை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த வசதி குறித்து புதுச்சேரி அஞ்சல் கோட்ட மூத்த கிளை மேலாளர் திரு பாண்டியராஜன் கூறுகையில்

இதற்கிடையே முதலமைச்சர் திரு நாராயணசாமி வருவாய் அமைச்சர் திரு ஷாஜகான் ஆகியோர் இன்று முத்தியால்பேட் பகுதிக்கு நேரில் சென்று மக்கள் வெளியே வராமல் வீட்டிற்குள்ளேயே தங்கி இருக்க வேண்டும் என வலியுறுத்தினர் அரியாங்குப்பத்தை போலவே நாளை முதல் முத்தியால் பேட்டையிலும் அத்தியாவசியப் பொருட்கள் வீடு வீடாக சென்று வழங்கப்படும் எனத் தெரிவிக்கப் பட்டுள்ளது

புதுச்சேரியில் கொரோனா நிவாரணமாக அரிசி பருப்பு விநியோகிக்க தேவையான உத்திகளை அரசு உருவாக்கி வருவதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் கொரோனா நிவாரணத் தொகையை வங்கிக் கணக்கில் இருந்து மக்கள் எடுத்துக் கொள்ள வங்கிகள் தேவையான வசதிகளை செய்துள்ளன